அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழக என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

வளர்ச்சியை எட்ட முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கூறியிருக்கிறார்

எதிர்கொள்ள முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார்

வீரர்கள் காஷ்யப் சமீர் வர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசு மறுத்துவிட்ட நிலையில் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பது குறித்து சட்ட நிபுணர்களுடன் கலந்தாலோசிக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆவோசனைக்குப் பின்னர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படும் என்றார் காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக்குழு ஆகியவை அமைக்கப்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்தார் இந்தப் பிரச்னையில் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து அஇஅதிமுக சார்பில் மத்திய அரசுக்கு அழுத்தம் தரப்பட்டது என்றும் அவர் கூறினார் இந்நிலையில் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு ஜெயக்குமார் காவிரி பிரச்னையில் தமிழக அரசு ஓரிரு நாளில் உச்சநீதிமன்றத்தை அனுகும் என்றார் காவிரி பிரச்னையில் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பதவி விலக முன்வந்தால் அடுத்த வினாடியே திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் ராஜினாமா செய்வார்கள் என்று அக்கட்சியின் செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊடகங்களின் பரபரப்புக்காக தாங்கள் எதையும் அறிவிக்கவில்லை என்றார் தமிழ்நாட்டின் வாழ்வாதார பிரச்னையான இதில் மத்திய அரசுக்கு எந்த விதத்தில் அழுத்தம் கொடுத்தாலும் கர்நாடகத் சுட்டப்பேரவைத் தேர்தலை மனதில் கொண்டு அவர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார் இந்த பிரச்னை தொடர்பாக பிரதமரை சந்திக்க பலமுறை முயற்சி செய்தும் அது பலனில்லாமல் போய்விட்டது என்றும் திரு ஸ்டாலின் கூறினார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக் கோரி அஇஅதிமுக மற்றும் திமுக சார்பில் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க விதிக்கப்பட்ட ஆறுவார காலக்கெடு நேற்று முன்தினம் முடிவடைந்தது இதையடுத்து பல்வேறு கட்சிகள் மத்திய அரசை வலியுறுத்தும் வகையில் போராட்டத்தை நடத்தப் போவதாக தெரிவித்துள்ளன மேலாண்மை வாரியம் அமைக்கக் கோரி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அஇஅதிமுக சார்பில் உண்ணாவிரதம் நடைபெறும் அக்கட்சியின் என்று ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர் செல்வம் கூறியிருக்கிறார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க நடவடிக்கை எடுக்காத மத்திய மாநில அரசுகளைக் கண்டித்து நாளை தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று திமுக அறிவித்துள்ளது இந்நிலையில் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு எஸ் முத்துக்கருப்பன் காவிரி பிரச்னையில் தாம் பதவி விலகப் போவதாகக் கூறினார் இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டின் கோரிக்கைக்கு பிரதமர் செவி மடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக உச்சநீதிமன்றம் விதித்த கெடுதான் முடிவடைந்துள்ளதே தவிர மேலாண்மை வாரியத்தின் தேவை இன்னும் முடிவடையவில்லை என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியிருக்கிறார் எனவே மேலாண்மை வாரியத்தை அமைக்க வலியுறுத்தி தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் இயக்கங்களும் தொடர்ந்து வலுவாகப் போராட வேண்டுமென்று ஒரு அறிக்கையில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் காவிரி பிரச்னையில் அஇஅதிமுக உண்மையாகப் போராடாமல் நாடகம் நடத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தர்மபுரி மாவட்டம் நாகமரைப் பகுதியில் தான் வறண்டும் தன் விவசாயிகளை காவிரி வாழ வைத்து வருகிறது

இது தொடர்பாக நேற்று சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கல்வித் துறை மற்றும் மாணவர்களின் நலன் கருதி மறு தேர்வுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றார் பத்தாம் வகுப்பு கணிதப் பாடத்தை பொறுத்தவரை நாடு முழுவதும் மறு தேர்வு நடத்தப்படாது என்றும் தில்லி மற்றும் ஹரியானா மாநிலங்களில் மட்டும் நடைபெறும் என்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் அவர்கள் தங்களது வாழ்க்கையை கண்ணியமாகவும் மரியாதையுடனும் வாழ முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கப்ய நாயுடு கூறியிருக்கிறார் ஹைதராபாதில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாட்டின் மக்கள் தொகையில் சரிபாதி பேர் மகளிர் என்றார் கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பெண்கள் அதிகாரம் பெறுவது அவசியம் என்றும் இதன்மூலம் நாடு பல்வேறு துறைகளில் நல்ல வளர்ச்சியை எட்ட முடியும் என்றும் அவர் கூறினார் பெண்களுக்கு எதிராக வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் நடைபெறும் தாக்குதல்கள் உலகில் நமது நாட்டின் பெருமையை சீர்குலைத்து விடுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் பெண்களுக்கு எதிரான பாலின பாகுபாட்டை போக்குவதற்கு மக்கள் இயக்கங்கள் தீவிரமாக செயல்பட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் உலக நாடுகள் எதிர்கொள்ளும் சவால்களை புதிய கண்டுபிடிப்புகளின் மூலம் திறம்பட எதிர்கொள்ள முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நவீன இந்தியா இஹேக்கத்தான் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு உரையாற்றிய அவர் மக்கள் முடிவு எடுத்தால் எத்தகைய மாற்றத்தையும் கொண்டுவர முடியும் என்றும் அனைத்தும் சாத்தியமாகும் என்றும் தெரிவித்தார் தன்னம்பிக்கையும் தொழிலாளர்களின் பலமுமே ஒரு நாட்டின் மிகப்பெரும் சொத்து என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் ஒவ்வொரு பிரச்னைக்கும் அதன் அடிப்படை காரணத்தை அறிந்து கொள்ளவேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்திய பிரதமர் தீர்க்கமான சிந்தனையின் மூவம் அவற்றுக்கு உரிய தீர்வுகாண முடியும் என்று கூறினார் அனைத்துவித அறிவையும் பெற்றவர் உலகில் எவரும் இல்லை என்பது அரசுக்கும் பொருந்தும் என்றும் கூறினார் வரி செலுத்துபவர்களின் வசதிக்காக இந்திய ரிசர்வ் வங்கியின் அலுவலகங்கள் மற்றும் அரசு வங்கிப் பணிகளை மேற்கொள்ளும் ஏஜென்சி வங்கிகளின் அனைத்து சிறப்பு கிளைகளும் இன்றிரவு எட்டு மணிவரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மின்னு முறையிலான பணப் பரிவாத்தனைகளும் இன்று நள்ளிரவு வரை நடைபெறும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது

உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுட்டம் ஒழுங்கு மேம்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யாநாத் தெரிவித்திருக்கிறார் சுற்றுலா தலமான நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு சிறப்பு மலை ரயில் சேவை தொடங்குகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி ஒசூர் சூளகிரி தளி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நேற்று இடியுடன் கூடிய மழை பெய்த போது மின்னல் தாக்கி இரண்டு பேர் உயிரிழந்தனர் ப்ரீவில்லிப்புத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஸ்ரீஆண்டாள் ஸ்ரீரங்கமன்னார் திருக்கல்யாண திரு உற்சவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கத்தை அடுத்த சத்தரை கிராமத்தில் பறக்க முடியாமல் அவதிப்பட்ட அரிய வகை ஆந்தையை கிராம மக்கள் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர்

விளையாட்டுச்செய்திகள் பிரான்ஸில் நடைபெற்று வரும் ஓர்லன்ஸ் ஓபன் வேல்ட் சூப்பர் பேட்மின்டன் போட்டியின் காலிறுதிக்கு இந்திய வீரர்கள் காஷ்பப் சமீர் வர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தையப் போட்டியில் காஷ்யப் அயர்லாந்தின் ஜோஷ்வா மேகியை தோற்கடித்தார் மற்றொரு போட்டியில் சமீர் வர்மா பிரான்ஸைச் சேர்ந்த தாமஸை தோற்கடித்தார் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற காஷ்யப் காலிறுதியில் டென்மார்க் வீரரை எதிர்கொள்கிறார் சமீர் பிரான்ஸ் வீரர் லூகாஸ் கோர்வீ யுடன் விளையாட உள்ளார்